தீபாவளி பண்டிகையையாட்டி கற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பு இல்லாத பகமை பட்டாககளை உற்பத்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீாப்பு வழங்கியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் புரீநகர் சென்றுள்ளார் சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தெலங்கானா மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆய்வு செய்கிறது ஹங்கேரியில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் பூனியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் நீதிபதி திரு எஸ் கே கவுல் ஆகியோர் அடங்கிய அமா்வு விசாரண தேதி குறித்த தங்கள் முடிவை இன்று அறிவித்தன

சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பென்களையும் அனுமதிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அமாவில் நான்கு நீதிபதிகள் தீாப்பளித்தது குறிப்பிடத்தக்கது தீபாவளி பண்டிகையையொட்டி கற்றுக்குழலுக்கு அதிக பாதிப்பு இல்லாத பக்மை பட்டாசுகளை உற்பத்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதே சமயம் தீபாவளி மற்றும் இதர பண்டிகைகளின்போது இரவு எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்றும் அது உத்தரவிட்டுள்ளது பட்டாசுகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருப்பதுடன் இதை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தக்கு உள்ளாக நேரிடும் என்றம் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது பட்டாசு உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்ட ஒலி அளவுக்கான வெடிகளையே தயாரிக்கலாம் என்றும் அது கூறியுள்ளது தலைநகர் தில்லியிலும் அதளை கற்றியுள்ள பகுதிகளிலும் பண்டிகைக் காலங்களில் கூட்டு முறையில் பட்டாககளை வெடிப்பதை மத்திய அரசு ஊக்குவிக்க வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பட்டாக விற்பனைக்கும் தயாரிப்புக்கும் தடை விதிக்கக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரபாவாஜி வரவேற்றுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த தொழிலில் பத்து லட்சம் பேர் நேரடியாகவும் சுமார் ஒரு கோடி போ் உபத்தொழிலாகவும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கும் தீபாவளி கொண்டாடும் மக்களுக்கும் இது இனிப்பான செய்தி என்று கூறினார்

கஷ்மீர் நிலவரம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்ட குறிப்புகள் மிகவும் வருந்தத்தக்கவை என்றும் இந்தியா கூறியுள்ளது இதுபற்றி கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளா் திரு ரவீஷ்குமார் பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முன்னதாக தமது நாட்டு பிரச்னைகளை ஆராயவேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளாா் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் பாகிஸ்தான் மக்கள் நலனுக்கும் மண்டல நலனுக்கும் பணியாற்றுவதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார் ஒருபுறம் பேச்சுவார்த்தை என்று கூறிக்கொண்டு மறுபுறத்தில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தை உலகம் புரிந்து கொண்டு இருக்கிறது என்றும் அவர் கூறினார்

உடகங்களில் வெளியான செய்தியை அடிப்படையாகக் கொண்டு இந்த ஆணையம் தானாக இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டு நான்கு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது

மூன்று நாள் பயணமாக அந்தமான் தலைநகள் போர்ட் பிளேயர் சென்றுள்ள சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டாவியா இதைத் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமை குறிதது ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஸ்ரீநகர் சென்றுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் மற்றம் உயர் அதிகாரிகளுடனும் பாதுகாப்பு படை அதிகாரிகளுடனம் திரு ராஜ்நாத்சிங் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தகிறார்

நேற்று ஐதராபாத் வந்த தலைமை தேர்தல் ஆணையாளர் திரு ஓ பி ராவத் தலைமையிவான குழு இரண்டாம் நாளாக இன்று பல குற்றங்களை நடத்துகிறது பிஜேபி காங்கிரஸ் பி எஸ் பி டிடிபி டிஆர்எஸ் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தனித்தனியே கூட்டங்களை ஆணையம் நடத்தியது சத்தீஷ்கர் சட்டப்பேரவைக்கான முதல் கட்ட தேர்தலில் போட்டியிடுவோர் வேட்பு மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள்

தமிழ்நாட்டில் டெங்கு பன்றிக் காய்ச்சல் மற்றும் எலிக்காய்ச்சல் போன்றவை பரவாமல் தடுக்கவும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான அவசர சிகிச்சை அளிக்கவும் மருத்துவமனைகளில் உரிய ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசை வலிறுத்தியுள்ளார்

ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவதுடன் இது தொடர்பான மக்களிடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் விபத்து காப்பீட்டு திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

துருக்கியில் சவுதிஅரபிய பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி கொல்லப்பட்டது தொடர்பான எந்த விஷயமும் ரகசியமாக இருக்க அனுமதிக்க மாட்டோம் என்று துருக்கி கூறியிருக்கிறது இந்த கொலையில் எதுவும் ரகசியமாக இருக்க துருக்கி அரசு அனுமதிக்காது என்றும் துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் நிலை அது தான் என்று அவரது செய்தி தொடர்பாளர் அங்காராவில் தெரிவித்தார் இதனிடையே இஸ்தான்புல் நகரில் உள்ள சவுதி தூதரகத்தின் கரங்க கார் நிறுத்தத்தில் ஒரு கார் கைவிடப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதை துருக்கி காவல் துறையினர் கண்டுபிடித்தனர் இந்த காரில் தூதரக பதிவு எண்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக துருக்கி அரசின் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது